உள்ளதா என்பது குறித்து மருத்துவ பரிசோதனை செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது

பங்கேற்க போவதில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார்

இன்றும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன

அளித்துள்ளது

எதிர்கொள்கிறது

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியைச் சேர்ந்த ஒருவருக்கும் ஆக்ராவில் உள்ள அவரது உறவினா்கள் ஆறு பேருக்கும் இந்த வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தாா்

இந்த வைரஸ் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப் பட்டிருப்பதாகவும் அமைச்ச் தெரிவித்தார்

வெளிநாடுகளில் இருந்து வரும் அனைத்து சர்வதேச விமானங்கள் மூலம் இந்தியாவுக்குள் வரும் அனைத்து பயணிகளையும் மருத்துவ பரிசோதளைக்கு உட்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்த வைரஸ் தொற்று தொடர்பாக அமைக்கப்பட்ட அமைக்சர்கள் குழு கூட்டத்திலும் டாக்டர் ஹர்ஷவர்தன் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் கொரோனா வைரஸ்க்காக தனி வாா்டுகள் அமைக்கப்பட்டு உயரிய சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா்

கொரோனா வைரஸ் குறித்து உலகில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்து வரும் மருத்துவ நிபுணா்கள் இந்நோய் பரவுவதை தடுக்க மக்கள் அதிகளவில் ஒரே இடத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக அவர் பதிவு செய்துள்ள டுவிட்டர் செய்தியில் இதன் காரணமாக இவ்வாண்டு ஹோலி தின கொண்டாட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என முடிவெடுத்திருப்பதாக தெரிவித்தாா் பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டாவும் இதே கருத்தை தெரிவித்துள்ளார் கொரோனாவை கட்டுப்படுத்த உலக நாடுகள் ஒன்று இணைந்து செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிகாட்டினார் உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷாவும் கொரோளா பரவுவதை தடுக்கும் நோக்கில் இவ்வாண்டு ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என தெரிவித்துள்ளாா்

உலக வங்கியின் தலைவர் திரு டேவிட் மல்பாஸ் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தாா் இந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு விரைவான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக வைரஸ் பாதிப்பு அதிகம் உள்ள நாடுகளுக்கு உடனடி உதவியாக இந்த நிதி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட பின்தங்கிய நாடுகளுக்கு இத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் மருத்துவ உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்கும் மற்றும் சுகாதார பணிகளுக்கும் இந்த நிதி உதவிகரமாக இருக்கும் என்று உலக வங்கி தலைவர் தெரிவித்தார் நிர்பயா பாலியல் கொலை வழக்கில் துக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி பவன்குமார் குப்தாவின் கருணை மனுவை குடியரசு தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் இன்று நிராகரித்தார்

தொழில்நுட்ப காரணங்களால் இந்த முடிவு மேற்கொள்ளப் பட்டிருப்பதாகவும் புதிய தேதி பின்னா் அறிவிக்கப்படும் என்றும் இஸ்ரோ கூறியுள்ளது ஜிசாட் ஒன்று செயற்கை கோள் நாளை மாலை ஐந்தே முக்கால் மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்திலிருந்து செலுத்தப்படவிருந்தது இதற்கான கவுன்டவுன் இன்று நண்பகல் தொடங்கியது அப்போது விஞ்ஞாளிகள் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை கண்டுபிடித்தனர் தமிழகத்தில் தனிபார் மருத்துவமனைகளை மிஞ்சும் வகையில் அரசு மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட்டுமானப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் குறுகிய காலத்தில் கூடுதல் மருத்துவ படிப்பு இடங்களை மாநில அரசு பெற்றிருப்பதாகவும் முதலனமச்சர் தெரிவித்தார் முன்னதாக மேட்டுர் அணையின் உபரி நீரை பயன்படுத்தி சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளை நிரப்பும் திட்டப் பணிகளை இன்று சேலத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் பின்னா் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பேசினார் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெறும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார்

மக்களவையிலும் மாநிலங்களவையில் தொடர்ந்து பல்வேறு முறை அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன இருப்பினும் மக்களவையில் வருமான வரி தொடர்பாக நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காண்பது தொடர்பான மசோதா இன்று கடும் அமளிக்கு இடையே விவாதத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டது இன்று காலை மக்களவை கூடியபோது காங்கிரஸ் திரிணாமூல் காங்கிரஸ் திமுக கமாஜ்வாதி பகுஜன் கமாஜ் மற்றும் இடது சாரி கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவையின் மையப் பகுதிக்கு வந்து கோஷமிட்டனர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சள் திரு

இதை ஏற்றுக்கொள்ளாத எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து முழுக்கமிட்டனர் அவையில் கூச்சல் குழப்பம் தொடா்ந்து நீடித்ததை அடுத்து மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்தார் பத்து பொதுத்துறை வங்கிகள் நான்காக இணைக்கப்படுவதை அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமயில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த இணைப்பு காரணமாக வங்கி சேவைகள் பாதிக்கப்படாது என்றார் கம்பெளி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் சிவில ்விமான போக்குவரத்துத் துறையில் நேரடி அந்நிய முதலீட்டுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறினார் நேரடி அந்நிய முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார்

இப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் லலித்கலா அகாடமி விருதுகளை இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில்

மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சன் திரு பிரகலாத்சிங் படேல் மற்றும் அகாடமியின் தலைவர் டாக்டர் உத்தம் பச்சார்னே ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேற்குவங்கம் கேரளா ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா தில்லி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டன ஜம்மு கஷ்மீரில் புதிய தொழில் கொள்கை விரைவில் வகுக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை வளர்ச்சிக்கு விரிவான திட்டம் அறிவிக்கப்படும் என்று ஜம்மு கஷ்மீர் துணை நிலை ஆளுநர் திரு கிரிஸ் சந்திர முர்மு கூறியுள்ளார் பூநீநகரில் நேற்று ஜம்மு கஷ்மீர் வர்த்தக கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் விவாதித்தபோது இதனை தெரிவித்தார் உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் அரை இறுதி ஆட்டங்கள் நாளை நடைபெறுகின்றன ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சிட்னியில் இந்திய நேரப்படி காலை ஒன்பது மணிக்கு தொடங்க உள்ள முதல் ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்க உள்ள மற்றொரு அரை இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இறுதிப்போட்டி மெல்போர்னில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ஷஃபாலி வர்மா முதலிடத்தை பிடித்துள்ளார் ஒலிம்பிக் தகுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் சாக்ஸி சௌத்திரி கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார்